நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார்

அரசு மாதிரிப் பள்ளிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் களடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் காஷ்யப் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்

ஜெய்பூரில் இன்று நடைபெற்ற ராஜஸ்தான் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் முழுமையாக நடைபெறுவதை உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதன்மூலம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு எடுத்துக்கட்டாக நாடாளுமன்றம் திகழும் என்றும் திரு ஒம் பிர்வா தெரிவித்தார் இஸ்லாமியர்களின் நலனை பாதுகாப்பதில் அஇஅதிமுக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களவையில் இஸ்லாமியர் நலனுக்கான குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேட்பாளராக அளிக்கும் வகையில் திரு முகமது ஜான் மாநிலங்களவைத் தேர்லில் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் கட்சித் தொண்டர்களுக்கும் அஇஅதிமுகவில்தான் உயர் பதவி வழங்கப்படுவதாக திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட் உள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் கூறியுள்ளார் இன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் மக்களுக்கு நன்மையையும் ஏற்றத்தையும் அளிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் உள்ளதாக தெரிவித்தார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றும் போது புறநானூற்றுப் பாடலை மேற்கோள்காட்டியது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் செயல் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கல்வித் துறையின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று கோபிசெட்டிப்பாளையத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

எதிர்காலத்தை மனதில் கொண்டு டாப் வழங்கலாம் என்று ஒரு திட்டத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள்

யூ டியூப் என்று கொல்லப்படுகின்ற புதிய திட்டங்கள் அடுத்த வாரம் நாம் உருவாக்கவிருக்கின்றோம்

தர்மபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி அவர் பேசினார்

இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாள் அரசு விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சென்னை காந்தி மண்டபத்தில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை மத்திய அரசு நிராகரித்திருப்பது மாநில மக்களின் நலனுக்கு எதிராக உள்ளது என்று கூறினார்

இதற்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வழக்கம்போல் அனைத்து பேருந்துகளும் தற்காலிக பேருந்து நிலையமான எஸ்ஐவி பள்ளி மைதானத்திலிருந்து இயக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது தாத்தங்குடியிலிருந்து ஏ லட்சுமனன்

நாமக்கல் மாவட்டத்தில் ஒட்டுநர் உரிமம் பெற விரும்புபவர்களுக்கு சாலை போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தனியார் பங்களிப்புடன் போக்குவரத்துப் பூங்கா அமைக்கப்படவுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருளரசு கூறியுள்ளார் பெரம்பலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான வருவாய் நிதியுதவித் திட்டத்திற்கான சிறப்பு முகாம் நாளை மற்நாள் நடைபெறவுள்ளது சேலத்தில் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது

சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகள் மத்திய அரசின் திட்டத்தின்கீழ் மானிய விலையில் பாசன கருவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த மாவட்டத்தில் வயல்களை சேதப்படுத்தும் எலிகளை ஒழிக்கும் முறை குறித்த செயல்விளக்கம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது

நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது வியாழக்கிழமை பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இன்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்துகொண்டனர்